நரேந்திர மோடி நாளை மறுநாள் கிர்கிஸ்தான் செல்ல இருக்கிறார்

குஜராத் கடற்கரையை தாக்கும் என எதிர்பார்க்கப்படும் வாயு புயல் நிலவரங்களை சமாளிப்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உயர்நிலைக் கூட்டம் நடத்தியுள்ளார்

வி

பிரதமர் திரு நரேந்திர மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாளை மறுநாள் கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக் செல்ல இருக்கிறார் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ள இம்மாநாட்டில் தீவிரவாத எதிர்ப்பு பலதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு உட்பட பல்வேறு முக்கியப் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படும் மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமர் புட்டின் ஆகியோரையும் திரு நரேந்திர மோடி சந்தித்து இந்தியா விற்கும் கிர்கிஸ்தா னுக்கும் இடையே வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் வலுவான தொடர்புகள் இருப்பதும் கிர்கிஸ்தான் மக்கள் இந்திய பாரம்பரிய நடனம் மற்றும் யோகாவில் அதிக ஆர்வம் செலுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது கர்நாடக ஆளுனர் திரு வாஜுபாய் வாலா அருணாச்சலப் பிரதேசத்தின் ஆளுனர் பிரிகேடியர்

டி மிஸ்ரா ஆகியோர் இன்று புதுடில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசினர்

ஓம்பிரகாஷ் கோலி உத்தராகண்ட் ஆளுனர் திருமதி பேபிராணி மவுரியா கர்நாடக ஆளுனர் திரு வாஜுபாய் வாலா ஆகியோர் தத்தம் மாநிலங்களின் பிரச்சனைகள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வை சந்தித்துப் பேசினர் ஒடிஷா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாய்க் இன்று புதுடில்லி யில் பிரதமர் திரு நரேந்திர மோடி யை சந்தித்து ஒடிஷா விற்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கக் கோரினார் ஃபானி புயலால் ஒடிஷா வில் பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளதால் சிறப்பு மாநில அந்தஸ்து அவசியம் என்று பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தல் வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கு திரு நவீன் பட்நாய்க் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக இன்று புதுடில்லி யில பல்வேறு விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் வேளாண் பொருளாதார வல்லுனர்களை சந்தித்து வேளாண் துறையின் வளர்ச்சி குறித்தும் விவசாயிகளின் வருமானத்தை இரண்டு மடங்காக உயர்த்துவது குறித்தும் கருத்துக்களைக் கேட்டறிந்தார் தொடர்ந்து பல்வேறு தொழில் வர்த்தக அமைப்புகளின் பிரதிநிதிகளை அவர் சந்தித்து தொழிலக உற்பத்தி மற்றும் நேரடி அன்னிய முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கிறார் திருமதி

மத்தியப் பிரதேசத்தைச் சேர்ந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு

உறுப்பினர்கள் பதவி ஏற்ற பின்னர் புதிய சபாநாயகர் தேர்வு நடைபெறும் அரபிக் கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்தத் தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுவடைந்துள்ளது

வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் பிராந்தியங்களின் கடலோரப் பகுதிகளில் கனமழை மற்றும் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப் பட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் இப்பகுதிகளுக்கு அனுப்பப் பட்டுள்ளனர் புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள குஜராத் அரசு உஷார் நிலையில் வைக்கப் பட்டுள்ளது இதற்கிடையே வாயு புயல் நிலவரங்களை எதிர் கொள்வதற்கான மாநில மற்றும் மத்திய அமைச்சகங்களின் தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடில்லி யில் உயர்நிலைக் கூட்டம் ஒன்றை நடத்தினார் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் இருந்து பாதுகாப்பான முறையில் மக்களை அப்புறப்படுத்தவும் மின்சாரம் தொலைதொடர்பு சுகாதாரம் மற்றும் குடிநீர் வினியோகப் பணிகள் தடையின்றி பராமரிக்கப் படுவதையும் உறுதிப்படுத்த இயன்ற எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மூத்த அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் மத்திய உள்துறைச் செயலர் புவி அறிவியல் துறைச் செயலர் மற்றும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டனர் புயல் அபாயத்தை சமாளிப்பது தொடர்பாக மத்திய அமைச்சரவைச் செயலரும் இன்று மாலை புதுடில்லி யில் தேசிய பேரிடர் நிர்வாகக் குழுவின் கூட்டம் ஒன்றை நடத்துகிறார்

புதுவையில் நேற்று காலமான முன்னாள் முதலமைச்சர் ஆர் வி ஜானகிராம னின் உடல் இன்று மரக்காணம் அருகே அவரது சொந்த ஊரான ஆலத்தூர் கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் அமைச்சர்கள் திரு கமலக்கண்ணன் திரு கந்தசாமி அரசுக் கொறடா திரு அனந்தராமன் முன்னாள் தமிழக அமைச்சர்கள் திரு பன்னீர்செல்வம் திரு பொன்முடி புதுவை மாநில திமுக அமைப்பாளர்கள் திரு

சிவா திரு

சிவக்குமார் எம்எல்ஏ க்கள் மற்றும் திமுக கூட்டணிக் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டனர்

புதுவையில் மத்திய அரசால் அனுமதிக்கப் பட்டுள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டத்தைக் கண்டித்து பிரதேச காங்கிரஸ் சார்பில் நாளை நடைபெறுவதான இருந்த மனிதச்சங்கில் போராட்டம் ஒத்திவைக்கப் பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஆர்

ஜானகிராமன் மறைவு காரணமாக போராட்டம் ஒத்திவைக்கப் படுவதாக பிரதேச காங்கிரஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது போராட்டத்திற்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ராஜ்நிவாசில் மக்களவைத் தேர்தலுக்கான மாதிரி நெறிமுறைகளின் அமலாக்கம் காரணமாக இதுவரை நிறுத்தி வைக்கப் பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்புக் கூட்டங்களை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி மீண்டும் தொடக்கியுள்ளார்

நிஃபா வைரஸ் பரிசோதனை முடிவுகள் எதிர்பார்க்கப் படுவதாகவும் ஜிப்மர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

தமிழக புதுச்சேரியைச் சேர்ந்த பயிற்சியாளர்களுக்கான இந்த மற்றும் பயிலரங்கை தமழக அரசின் கூடுதல் பொருளாதார செயலர் திரு அதுல் ஆனந்த் தொடக்கி வைத்துப் பேசுகையில் இம்முறை பொருளாதார கணக்கெடுப்பில் தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப் படுவதால் கணக்கெடுப்பின் தரத்தை மேம்படுத்த முடியும் என்றார் புதுடில்லி தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குனர் திரு பங்கஜ் ஸ்ரீவத்சவா சென்னை புள்ளியியல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குனர் டாக்டர் ராஜதுரை ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துவோருக்கு உதவும் வகையில் ஜிஎஸ்டி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான புதிய நடைமுறை ஒன்றை அமல்படுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ளது வரி செலுத்துவோர் புதிய நடைமுறைக்கு எளிதாக மாறுவதை உறுதிப்படுத்த திட்டம் ஒன்று தயாரிக்கப் பட்டுள்ளதாக இன்று புதுடில்லி யில் வெளியான அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது